வெளியுறவு அமைச்சர் திருஜெய்சங்கர் கூறியிருக்கிறார்

நரவானே தெரிவித்துள்ளார்

அதிபர் திரு ஹசன் ரொஹானி கூறியிருக்கிறார் தமிழகத்தில் அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாகக் கொண்டாடப்பட்டது

போட்டியின் தகுதிச்சுற்று ஆட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் இந்தியாவும் சீனாவும் முக்கிய விவகாரங்களில் புரிந்துணர்வு அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரெய்சினா மாநாட்டில் உரையாற்றியபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சீனாவுடனான நட்புறவு குறித்து பேசிய அவர் அந்நாட்டுடன் நட்புறவை தொடர்ந்து பராமரிக்க விரும்புவதாகக் கூறினார் உறுப்பு தானம் மற்றும் அதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கல்லீரல் மற்றும் பித்தப்பை அறிவியல் கழகத்தின் நிறுவன நாளில் பேசிய அவர் உயிர்களைப் பாதுகாக்க தேவைப்படும் உறுப்புகளின் எண்ணிக்கைக்கும் உறுப்புகள் கிடைப்பதற்கும் பெரிய இடைவெளி நிலவுவதாக கூறினார் ஆயுஷ்மாள் பாரத் உள்ளிட்ட சுகாதாரத் திட்டங்கள் மூலம் பல்வேறு பணிகளை அரசு மேற்கொன்டு வருவதாக திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் இந்திய ரானுவம் எந்தவொரு அச்சுறுத்ததலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ரானுவத் தலைமைத் தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே தெரிவித்துள்ளார்

தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எந்தவொரு வாய்ப்பையும் பயன்படுத்த ராணுவம் தயங்காது என்று கூறினார் வடகிழக்கு பகுதியில் வன்முறைச் சும்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்திய ரானுவ தினத்தை ஒட்டி ரானுவ வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள வீரம் மிக்க ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்துவதாகக் கூறியுள்ளார்

இதைபொட்டி ஆண்டுதோறும் இந்நாள் ராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது ராணுவ தினத்தை ஓட்டி சென்ளை கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டது ராணுவத்தின் தென்மண்டல தலைமயக தளபதி மேஜர் ஜெனரல் பிரகாஷ் சந்த்ரா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் ரானுவ அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் மலரஞ்சலி செலுத்தினார்கள் ஜம்மு கஷ்மீரில் இயவ்பு நிலை திரும்பியுள்ளதாகவும் வளர்ச்சிப் பணிகளில் மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் துணை நிலை ஆளுநர் திரு ஜி சி முர்மு கூறியுள்ளார் ஜம்முவில் புனரமைக்கப்பட்ட மவுலானா ஆஸாத் மைதானத்தை அவர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீரில் நிலவிவரும் சூழ்நிலை குறித்து நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் தகவல் தொடர்பு சேவைகள் வரும் நாட்களில் மீண்டும் அளிக்கப்படும் என்று கூறினார்

தேர்தல் நாளன்று பனியில் ஈடுபடும் தில்லி மெட்ரோ வடக்கு ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் ஆகியோரும் தபால் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்கவாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதநாள் வரை ராணுவத்தினர் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் மட்டுமே தபால் வாக்கு மூலம் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது புத்தில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு

இப்பணிகளை மேற்கொள்ள தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாற்றுத் திறனாளி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ரன்பீர் சிங் கூறினார் தமிழ்நாட்டில் அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பொதுமக்கள் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து பண்டிகையை கொண்டாடினர் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மக்கள் வாசல்களில் வண்ணக்கோலமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் பொங்கல் பண்டிகையில் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர் கோயம்புத்தூரில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வழிபாடு செய்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்றார் இந்த விழாவில் நடைபெற்ற பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் அவர் கண்டுகளித்தார் உரியடி பூப்பந்து போன்ற போட்டிகளிலும் விளையாடி மக்களோடு அவர் பொங்கல் பண்டிகையைக் கொண்டாடினார் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் தெரிவித்தார் பொங்கல் திருநாளை ஒட்டி மதுரை மாவட்டம் அவளியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திருமாணிக்கம் தலைமையில் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்றது வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மாவட்ட ஆட்சியர் திரு வினய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்

மதுரை பாலமேட்டில் நாளையும் அலங்காநல்லூரில் நாளை மறுநாளும் ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளன

உத்திரப்பிரதேச மாநிலம் உள்ளாவில் நடைபெற்ற இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் அறிவுரையின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தில்லி நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றது நிர்பயா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளி முகேஷ் சிங் அளித்துள்ள கருணை மனுவை நிராகரிக்குமாறு தில்லி அரசு துணை நிலை ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் முகேஷ் சிங் தாக்கல் செய்த மறு ஆய்வு மேல் முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து கருணை மனு அளித்துள்ளாள் துணை நிலை ஆளுநரும் கருணை மனுவை நிராகரித்தால் குற்றவாளி கடைசியாக குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு அளிக்கலாம் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தில்லி துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிஷோடியா முகேஷ் சிங்கிள் கருணை மனுவை நிராகரிக்குமாறு துணை நிலை ஆளுநர் திரு அளில் பைஜாலுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் துணை நிலை ஆளுநர் தமது பரிந்துரையை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைப்பார் பின்னர் அவை குடியரசுத் தலைவரிடம் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்படும்

ஒய்வு பெற்ற தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் என் பிந்த்ரா தலைமையிவான குழு இவ்வழக்குகளை விசாரித்தது இது தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று உச்சநீதிமன்றத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து வெளிநாட்டுப் படைகள் விலக்கிக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஈரான் அதிபர் திரு ஹசன் ரொஹானி கூறியிருக்கிறார் இதுகுறித்து அந்நாட்டு தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் அப்பகுதியில் தொடர்ந்து வெளிநாட்டுப் படைகள் இருந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார் அனு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் விலகியதை அடுத்து இங்கிவாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் ஈரானுக்கு எதிராக செயல்பட்டு வருவதை அடுத்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மெல்போர்னில் காட்டுத்தீயினால் பரவிய புகை காரணமாக ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் தகுதிக்குற்று ஆட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நேற்று நடைபெற்ற போட்டியின்போது வீரர்கள் புகையினால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து போட்டிகள் ஒத்தி வைக்கப்பட்டன போட்டியின்போது கனடா வீரர் பவுச்சர்டு கவாசிக்க தினறியதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவக் குழுவினர் வாளிலை நிபுணர்கள் அளிக்கும் அறிக்கைக்கு பிறகு போட்டிகள் தொடங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

குவஹாத்தியில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் குஜராத் அணி ஹரியானா அணியையும் கேரள அணி மேற்குவங்க அணியையும் வென்றன